இந்த விபத்தில் காயமடைந்த தமிழகத்தை சேர்ந்த ஜெய்குமார் பூபாலன் மொஹமத் சலீம் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்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

இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் தனிநபர் விவரங்கள் பாதுகாப்பு மசோதாவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறிய அவர் இது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடுத்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இத்தொடர்பாக திரு சிதம்பரம் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரணை செய்த நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் அந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளது உள்ளாட்சித்தேர்தல் உரிய விதிகளுக்கு உட்பட்டே நடத்தப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் மாநிலத் தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது வார்டு மறுவரையறைப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கான கோரிக்கைகள் குறித்து திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் எழுதிய க்டிதத்தினை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் இன்று வழங்கினர் திமுக நாடாளுமன்றக்குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இக்கடிதத்தை வழங்கியதாக திமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

கடற்படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளைபொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் நாடு வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் திகழ்வதற்கு கடற்படையினரின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு கடல்வழி சவால்களையும் எதிர்கொள்வதற்கு கடற்படை தயாராக இருப்பதாக அதன் தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் கூறியுள்ளார்

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அடுத்த இரு திளங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதற்கிடையே செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதையடுத்து கரையோரப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

கடும் வறட்சியில் சிக்கித்தவித்த தருடரி மாவட்டத்தில் தற்போது பெய்யும் மழையால் மக்கள் மிகுந்த மகிழ்சியடைந்தள்ளனர்

தருமபுரியிலிருந்து தண்டபானி மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளாட்சித்தேர்தல்கள் தொடர்பான ஆலோசனைக்கூட்டம் ஆட்சியர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் காச நோயை விரைவாக கண்டறியும் சிகிச்சை வாகனத்தின் இயக்கத்தை ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் இன்று கொடியசைத்து தொடங்கிவைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டிணம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கவாமி திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கூன சர்வதேச தரவரிசைப்பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை பிடித்தார்

ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் கிர்பால் சிங் தங்கப்பதக்கத்தையும் ககன்தீப் சிங் வெள்ளிப்பதக்கதையும் வென்றனர் மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் நவ்ஜீத் கவுர் தங்கப்பதக்கத்தையும் கரவி பிஸ்வாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் நீளம் தான்டும் பிரிவில் லோகேஷ் தங்கப்பதக்கத்தையும் கவாமிநாதன் ராவ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்